வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் தஞ்சம் அடைவோரை சுட்டத்தின் முன் நிறுத்த உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று தொடங்கி வைத்தார்

பாடுபட்டதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சள் திரு எம் ஆர் விஜயபாஸ்கள் தெரிவித்துள்ளார்

வெஸ்ட் இன்டிஸ் அணிக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தொழில்துறை ஏற்பட்டுள்ள புரட்சி காரணமாக நவீன மாற்றங்களுடன் கூடுதலான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

உலக அளவில் தரமாள ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறிய அவர் தொலைத்தொடா்பு தொழில்நுட்பத்தில் நவீன சாதனங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் தகவல்களை சேகிப்பதற்கு புதிய உத்திகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாா்

பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் தஞ்சம் அடைவோரை சுட்டத்தின் முன் நிறுத்த உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

நாட்டின் முன்னேற்றத்துக்கு தனியார் துறையின் பங்கேற்பும் அவசியமாகும் என்று கூறிய அவர் தனியார் நிறுவனங்கள் லாபம் ஒன்றையே நோக்கமாகக் கொள்ளாமல் நலிவடைந்த பிரிவினருக்கும் சம வாய்ப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் முன்னதாக இன்று காலை சென்ளை கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வி என்பது வெறும் பாடநூல்களில் பெறப்படும் எழுத்தறிவு கல்வி மட்டுமல்ல உலகின் பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்த அறிவும் கலந்ததாகும் என்றார் மாணவா்கள் நல்ல விஷயங்களுக்கு துணிவுடன் நிற்க வேண்டுமென்றும் மனதளவிலும் கற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் ஒவ்வொருவரின் அக்கறையும் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மகளிர் கல்லூரி ஒன்றின் நிகழ்ச்சில் பேசிய திரு வெங்கையா நாயுடு பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படையான உரிமையாகும் என்று குறிப்பிட்டார் அரசியலமைப்புச் சுட்டத்தில் கூறப்பட்டுள்ள மகளிருக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும் வேலைவாய்ப்புக்கேற்ற கல்வி அளிக்கப்பட வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறத்தினார் சுதந்திரப் போராட்ட வீரர் வோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உட்பட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அடையாளமாக அவர் திகழ்ந்தார் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் மறக்க இயலாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கிராமப்புறங்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட்ட நானாஜி தேஷ்முக்கின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் விவசாயிகளின் நலனுக்காகவும் ஊரக பகுதிகளின் மேம்பாட்டிற்காகவும் ஒய்வின்றி அவர் பணியாற்றியதாக பிரதம் குறிப்பிட்டுள்ளார்

இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அவருக்குச் சொந்தமான சொத்துக்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கு தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கப் பிரிவு தெரிவித்துள்ளது ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் இது செல்லாததாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சா்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிப்பது அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவது போன்றவற்றை முன் நிறுத்தி இந்நாள் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி ஐ நா பொதுச்செயலாள் திரு ஆண்டோளியோ குட்டாரஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் பென் குழந்தைகளின் திறமைகளை மேம்படுத்த வேண்டுமென்றும் அவர்களுக்கு சம அந்தஸ்து வழங்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு பெண் குழந்தைகளின் நலனுக்காக கொண்டு வந்துள்ள பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் அவர்களை பாதுகாப்போம் என்ற திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சா் திருமதி மேனகாகாந்தி கூறியுள்ளாா் பெண் குழந்தைகளை சாதனையாளர்களாக மாற்றுவதற்குரிய சூழலை உருவாக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி மகாபுஷ்கர விழாவினை தமிழக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் இன்று தொடங்கி வைத்தாா் பாபநாசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புனித நீராடி மேடைக்கு வந்த அவர் தீர்த்தமாடுதல் பெருவிழா மலரையும் வெளியிட்டார்

பின்னா் நடைபெற்ற துறவிகள் மாநாட்டில் ஆளுநர் சிறப்புரையாற்றினாா் இம்மாநாட்டில் மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் புஷ்கர விழாவில் பக்தர்கள் நீராடுவதற்கு உரிய வசதிகளை மாநில அரசு செய்து கொடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் வெளிநாடுகளிலும் அஇஅதிமுக வின் வளர்ச்சிக்காக மறைந்த முதலமைச்ச் ஜெயலலதா பாடுபட்டதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளா் இன்று சென்னையில் கட்சி உறுப்பினா்களுக்கு புதிய உறுப்பினா் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நிகழ்ச்சியில் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கட்சித் தொண்டர்களும் பொதுமக்களும் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகத் தெரிவித்தார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த மாதம் மூன்று

கோயம்பேடு தாம்பரம் பூந்தமல்வி ஆகிய இடங்களிலிருந்து தென்மாவட்டங்களுக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தளியாா் ஆம்ளி பேருந்துகளின் கட்டண உயா்வை அரசு கட்டுப்படுத்தி வருவதாகவும் அதிகபடியான கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சித்தார் தளியாா் நிறுவனங்களிடமிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யும் மாநில அரசின் முடிவிற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் வெளிப்படையான டென்டர் மூலம் நிலக்கரி வாங்குவதை கைவிட்டு விதிகளை தளர்த்தி ஒரு லட்சத்து பத்தாயிரம் டன் நிலக்கரி முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் நிலக்கி இறக்குமதியில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பாக விசாணை நடத்த வேண்டுமென்று பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் பாலியல் துன்புறுத்தலினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் கேட்டுக் கொண்டாா் கோவை மவாட்டம் பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் மலைவாழ் மக்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் அத்தியாவசியப் பொருட்களை வாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்த மினி லாரி வாவ்பாறை சாலையில் கட்டுப்பாட்டை இழந்தில் இந்த விபத்து நேரிட்டது விபத்தில் உயிரிழந்தவா்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளாா்

மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் நகராட்சி மற்றும் ஊராட்சிகள் அளவில் குப்பைகள் தரம் பிரிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேதாஜி சுபாஷ்சந்திரபோஸ் சாலையில் செயல்பட்டு வந்த இந்த சென்னை கடைகளுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி சீல் வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வெஸ்ட் இன்டிஸ் அணிக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சென்ற மாதம் நடைபெற்ற ஆசியக் கோப்பை போட்டியின் போது ஒய்வு எடுத்த அணித்தலைவர் விராட்கோலி இப்போட்டிகளில் விளையாடுகிறார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்களில் தினேஷ் கார்த்திக்கு பதிலாக ரிஷப் பந்த் முதல் முறையாக களமிறங்குகிறார்